நரேந்திர மோடி கூறியுள்ளார்

ஒருநாள் முழுஊரடங்கு இன்று காலை முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது

பாபநாசம் சேர்வலாறு மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களிலிருந்து தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

நரேந்திர மோடி கூறியுள்ளார்

அக்கொள்கை சைபர் தாக்குதல்களிலிருந்து நமது களிணிகளை பாதுகாக்க உதவும் என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டில் சாலைகளின் கட்டமைப்பும் இணையதள வசதியை விரிவாக்கும் பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார்

மோடி தெரிவித்தார் அதிவேக இணையதள வசதிக்காக சென்னையிலிருந்து அந்தமானுக்கு கடலுக்கடியில் கேபிள் பதிக்கப்பட்டதைப்போல் லட்சத்தீவுகளுக்கும் பதிக்கப்படும் என்று அவர் கூறினார்

ஊரடங்கு காலத்தில் பொதுமக்கள் பெருமளவில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை பயன்படுத்தினார்கள் என்றும் அவர் கூறினார் இந்நிலையில் கிராமங்கள் அனைத்தும் கண்ணாடி இழை கேபிள் மூலமாக இணைக்கப்படும் என்ற பிரதமரின் அறிவிப்பு டிஜிட்டல் இந்தியா திட்டத்தில் மிகப் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நேற்று தேநீர் விருந்தளித்தார்

அவர்களின் சீரிய பணிகளை பாராட்டி பேசினார் இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா கீதாராமன் வெளியறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

முன்களப்பணியாளர்களுக்கு முதலில் அந்த தடுப்பூசி செலுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு அஸ்வினிகுமார் சௌபே கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டில் மூன்று விதமான தடுப்பூசிகள் வெவ்வேறு கட்ட பரிசோதனையில் உள்ளதாக தெரிவித்தார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது சுதந்திர தின உரையில் தேசிய டிஜிட்டல் சுகாதார இயக்கம் தொடங்கப்படும் என்று அறிவித்திருப்பது பாராட்டத்தக்கது என்றும் அவர் தெரிவித்தார் இத்திட்டத்தின்கீழ் ஒவ்வொரு இந்தியரும் சுகாதார அடையாள அட்டையை பெறுவார்கள் என்றும் இதனால் அவர்களுக்கு எளிதாக மருத்துவ சேவைகள் கிடைக்கும் என்றும் அமைச்சர் கூறினார் அந்த அட்டையில் ஒவ்வொருவருக்கும் உடல் உபாதைகள் இணை நோய்கள் குறித்த விவரங்கள் இருக்கும் என்பதால் அகுற்கேற்ப மருத்துவர்கள் சிகிச்சையை விரைந்து வழங்க முடியும் என்று அமைச்சர் திரு

இந்த ஆராய்ச்சிகளுக்கு அரசாங்கங்களும் உதவி செய்து வருவதாகவும் தடுப்பூசியை இலவசமாக பொதுமக்களுக்கு செலுத்துவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் இந்நோய்த் தொற்று குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்றார்

கடந்த மாதம் போன்று இம்மாதமும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முழுஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது இதன்படி மருத்துவம் சார்ந்த பணிகள் மருந்தகங்கள் பால்விநியோகம் தவிர வேறு எதற்கும் இன்று அனுமதி இல்லை என்று காவல்துறை அறிவித்துள்ளது பெட்ரோல் நிலையங்களும் வர்த்தக நிறுவனங்களும் சந்தைகளும் இறைச்சிக் கூடங்களும் முடப்பட்டுள்ளன முழுஊரடங்கை அடுத்து பொதுமக்கள் தேவையில்லாமல் வீட்டைவிட்டு வெளியே வருவதை தவிர்க்குமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது அவசர மருத்துவ தேவைகளுக்கு மட்டும் தனியார் வாகனத்தை பயன்படுத்த அனுமதிக்கப்படும் என்றும் வேறு எந்த வாகனங்களுக்கும் இன்று அனுமதியில்லை என்றும் இதை மீநி இயக்கப்படும் வாகனங்கள்மீது வழக்குப் பதிவு செய்யப்பட்டு பறிமுதல் செய்யப்படும் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது

சென்னையப் போன்றே அனைத்து மாவட்டங்களிலும் காவல்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர்

இதனால் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள பொதுமக்களின் பாசனம் மற்றும் குடிநீர் தேவை நிறைவேறும் என்று அவர் கூறியுள்ளார்

கூட்டணி நிலைப்பாடு குறித்து கட்சி நிர்வாகிகள் யாரும் அஇஅதிமுக தலைமையின் ஒப்புதல் இல்லாமல் ஊடகங்களில் தனிப்பட்ட முறையில் கருத்து தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று அக்கட்சியின் தலைமை அறிவுறுத்தியுள்ளது இதுதொடர்பாக அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்சித் தொண்டர்கள் ராணுவ கட்டுப்பாட்டுடன் தலைமையின் முடிவுக்கு கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் இதனை மீறுவோர்மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளனர் கூட்டணி குறித்த நிலைப்பாடுகளை அஇஅதிமுக தலைமை ஜனநாயக ரீதியில் ஆலோசித்து தொண்டர்களின் உணர்வுகளை எதிரொலிக்கும் வகையில் சிறப்பான முடிவுகளை மேற்கொள்ளும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எம்பிபிஎஸ் முதலாமாண்டு மற்றும் இறுதியாண்டு மாணவர்களுக்கான தேர்ச்சி பெறாத பாடங்களுக்கான மறுதேர்வு நாளை நடைபெறும் என தமிழ்நாடு டாங்டர் எம்ஜிஆர் மருத்துவப் பல்கலைக் கழகம் அறிவித்துள்ளது இதுகுறித்து அந்த பல்கலைக் கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் சுதா சேஷையன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஊரடங்கு காரணமாக ஏற்கனவே குறிப்பிட்ட தேர்வு மையங்களுக்கு செல்ல இயலாத மாணவர்கள் தங்களது தேர்வுக் கூட நுழைவுச்சீட்டு அல்லது கல்லூரி அடையாள அட்டையைக் காட்டி எந்தவொரு அரசு மருத்துவக் கல்லூரியிலும் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ளார்

சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்த இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஸ்காட் மோரீஸன் உள்ளிட்ட தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார்

முன்னாள் பிரதமர் வாஜ்பேயி ன் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புதுதில்லியில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் தலைவர்கள் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தவுள்ளனர்

திருவனந்தபுரம் விமான நிலைய தங்கக்கடத்தல் வழக்கில் அம்மாநில முதலமைச்சரின் முன்னாள் முதன்மச் செயலர் திரு

சிவசங்கரிடம் அமலாக்கத்துறையினர் நேற்று விசாரணை நடத்தினர் சத்திஷ்கர் மாநிலத்தில் நேற்று பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்டு வந்த எட்டு நக்ஸல் தீவிரவாதிகள் மாநில காவல்துறையினரிடம் சரண் அடைந்தனர் முன்னாள் கிரிக்கெட் வீரரும் உத்தரபிரதேச மாநில அமைச்சருமான திரு

தெலங்கானா மாநிலத்தில் தொடர்மழையால் கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது சென்னையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திரைப்பட பின்னணி பாடகர் திரு எஸ்பி பாலகப்பிரமணியத்திற்கு அளிக்க்பபடும் சிகிச்சை குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார்

சண்முகம் திரு விஜயபாஸ்கர் ஆகியோர் நேற்று திறந்துவைத்தனர் நாமக்கல் மாவட்டத்தில் நோய்த் தடுப்புப் பணிகள் குறித்து இந்திய மருத்துவ சங்க நிர்வாகிகளுடன் மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் நேற்று ஆலோசனை நடத்தினார்

வேலூர் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யும் என்றும் சென்னை திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக மகேந்திர சிங் தோனியும் சுரேஷ் ரெய்னாவும் அறிவித்துள்ளனர் சமூக வலைதளத்தில் ஒய்வு பெறும் அறிவிப்பை வெளியிட்டுள்ள தோனி தமக்கு ஆதரவளித்த ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார்

இந்திய கிரிக்கெட் அணியில் முன்னணி வீரர்களில் ஒருவராக திகழ்ந்த கரேஷ் ரெய்னாவும் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக நேற்று அறிவித்தார் இந்திய கிரிக்கெட் விளையாட்டிற்கு மகேந்திர சிங் தோனி நிகரில்லா பங்களிப்பை வழங்கியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் இதற்காக தோனிக்கு நன்றி தெரிவிக்கும் லட்சக்கணக்கான ரசிகர்களுடன் தாமும் இணைந்து கொள்வதாக ட்விட்டர் செய்தியில் அவர் தெரிவித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் உலகில் ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்துள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவர் திரு சவ்ரவ் கங்குலி தெரிவித்துள்ளார் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்கும் வகையில் தேசிய அளவிலான கட்டுடல் இந்தியா இளையோர் மன்றங்களை நேற்று மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தொடங்கி வைத்தார் மக்களிடையே உடற்பயிற்சியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் மத்திய அரசு தொடங்கியுள்ள கட்டுடல் இந்தியா இயக்கத்தின் ஒரு பகுதியாக இளையோர் மன்றங்கள் தொடங்கப்படுவதாக அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ காணொலிக் காட்சி வாயிலாக பேசுகையில் தெரிவித்தார்

ஆடவருக்கான பயிற்சி முகாம் மகாராஷ்ட்ரா மாநிலம் சோனிபேட் டிலும் மகளிருக்கான பயிற்சி முகாம் லக்னோவில் உள்ள இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மையத்திலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

ஏற்கனவே டோக்கியோ ஒ லிம்பிக் போட்டிக்கு மகளிர் பிரிவில் விளிஷ் ஆடவர் பிரிவில் பஜ்ரங் ரவிக்குமார் தஹியா தீபக் ஆகியோரும் தகுதி பெற்றுள்ளனர்